நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டில் கோடிக் கணக்கிலான மக்களுக்கு உதவும் வகையிலான பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு அடித்தளமாக ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜன்தன் யோஜனா திட்டப் பயனாளிகளில் பெரும் பகுதியினர் கிராம வாசிகள் மற்றும் பெண்கள் என்றும் புரட்சிகரமான இத்திட்டத்தினால் பல குடும்பங்களின் எதிர்காலம் பாதுகாக்கப் பட்டுள்ளதாகவும் ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தின் வெற்றிக்கு அயராது உழைத்த அனைவரையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் மக்களை மையமாகக் கொண்ட மோடி அரசின் பொருளாதார முன்முயற்சிகளுக்கு அடிக்கல்லாகவே இத்திட்டம் திகழ்வதாகக் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக் கிழமை அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களைப் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

மன் கி பாத் நிகழ்ச்சிக்கான பொதுமக்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தாம் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்

மாநிலங்கள் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இறுதியாண்டு தேர்வுகளை ஒத்தி வைக்கலாம் என்றாலும் புதிய தேதிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவுடன் ஆலோசனை கலந்தே தீர்மானிக்க வேண்டுமென நீதிபதி திரு அஷோக் பூஷண் தலைமையிலான பெஞ்ச் இன்று தனது தீர்ப்பில் கூறியது பல்கலைக்கழக மானியக் குழுவின் வழிகாட்டு நெறிமுறைகளின் படியே இறுதியாண்டு தேர்வுகளை மாநிலங்கள் நடத்த வேண்டும் என்றும் இதில் விதிவிலக்கு தேவைப்பட்டால் அனுமதி நாடவேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தேர்வு இன்றியே பட்டம் வழங்க மாநிலங்கள் முடிவெடுக்க முடியாது என்று பல்கலைக்கழக மானியக் குழு வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் கூறியிருந்தது பல்கலைக்கழக இறுதியாண்டு தேர்வுகள் பற்றிய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வரவேற்றுள்ளார் மாணவர்கள் தகுதி அடிப்படையில் மேல்படிப்பிற்கு தகுதிபெற இதனால் ஏதுவாகும் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் பிரச்சனை பற்றிய தேவையற்ற சர்ச்சைகள் இனி முடிவிற்கு வருமென தாம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

உலகிலேயே கொரோனா உயிர் இழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதும் குறிப்பிடத் தக்கது

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார் இன்று மெய்நிகர் முறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கொரோனா நிலவரங்களை சமாளிப்பதில் புதுச்சேரி அரசுக்கு உதவ மத்திய அரசால் நியமிக்கப் பட்டுள்ள ஜிப்மர் குழுவினருடன் ஏற்கனவே ஆலோசனை நடைபெற்ற வருவதாகவும் சென்னை யில் இருந்து வந்துள்ள குழுவினர் நேற்று மாலை கொடுத்துள்ள அறிக்கையில் இடம்பெற்றுள்ள புதிய ஆலோசனைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப் படுவதாகவும் தெரிவித்தார்

ஷாஜஹான் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கருத்தரங்குக் கூடத்தில் இன்று நடைபெற்றது சுகாதாரத் துறைச் செயலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் அருண் அரசுச் செயலர் திரு பங்கஜ்குமார் ஜா முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி பிரதிசஷா சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி உள்ளிட்ட அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் உள்ளூர் ஊரடங்கை அமல்படுத்தும் போது மேற்கொள்ள வேண்டிய மருத்துவம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப் பட்டது

அன்பழகன் திரு பாஸ்கர் திரு வையாபுரி மணிகண்டன் ஆகிய அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் திரு

கட்டுப்படுத்த ஊரடங்கு அவசியம்தான் என்றாலும் மக்களுக்குத் தேவையான உதவிகளை வழங்காமல் உரிய திட்டமிடல் ஏதும் இன்றி ஒரு வார காலம் ஊரடங்கு அமல்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமானதாக இராது என்று இவர்கள் கூறியுள்ளனர் புதுச்சேரி முழுவதிலும் ஊரடங்கை அமல் படுத்தாமல் ஆங்காங்கே அமல் படுத்துவதால் குழப்பம்தான் ஏற்படும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்னர்

சுகுமாரன் கோரியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறியுள்ளார்